நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார்

துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வழங்குகிறார்

இனி விரிவான செய்திகள் குடியரிமை திருத்தச்சுட்டம் நாட்டின் சிறுபான்மையினர் உட்பட எந்தவொரு குடிமக்களையும் பாதிக்காது என பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் மக்கள் இந்த உண்மையைப் புரிந்து கொண்டு வன்முறையை தவிர்க்க வேண்டுமென்றும் பொதுச் சொத்துக்குளுக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து எந்த முடிவையும் அரசு எடுக்கவில்லை என்றும் அது முற்றிலும் அஸ்ஸாம் மாநிலம் சம்பந்தப்பமட்டது என்றும் பிரதமர் கூறினார் அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதே குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் நோக்கம் என்று அவர் தெரிவித்தார் இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்பி வருவதாக கூறிய பிரதமர் பங்களாதேஷில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் பேசியதை சுட்டிக்காட்டினார் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாகிஸ்தானின் அநீதியை அம்பலப்படுத்த கிடைத்த வாய்ப்பை எதிர்க்கட்சிகளின் போட்டி அரசியல் காரணமாக நாடு இழந்துவிட்டது என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சிக்கு தமது அரசு எடுத்துவரும் திட்டங்களை தழுதழுத்த குரலில் எடுத்துரைத்த பிரதமர் இந்த வளர்ச்சி திட்டங்களில் பாகுபாடு காட்டப்பட்டதாக எதிர்க்கட்சிகளால் நிரூபிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் நாட்டில் அகதிகள் முகாம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதை அவர் மறுத்தார் அத்தகைய முகாம் எதுவும் இல்லை என்றும் அவர் உறுதிபடக் கூறினார் இதபோன்ற வதந்திகளுக்கு இளைஞர்கள் இரையாக வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராகநடைபெற்ற போராட்டத்தின்போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களின்போது காவல்துறையினர் தாக்கப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார்

தமது அரசு நிறைவேற்றும் வளர்ச்சித் திட்டங்களின் பயன் சாதி மத வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சென்றடைகிறது என்றும் குறிப்பிட்டு அவற்றை பட்டியலிட்டார்

ஜார்க்கண்ட் சட்டமன்றத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

வினய் குமார் சௌபே எமது செய்தியாளரிடம் கூறினார் வாக்கு எண்ணிக்கை மையங்களைச் கற்றிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

முன்னாள் முதலமைச்சரான திரு பாபுலால் முராண்டி தன்வார் தொகுதியில் களத்தில் உள்ளார் கொல்கத்தாவில் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதிய ரோந்து வாகனங்களை காவல்துறையினர் பயன்படுத்த உள்ளது

கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அந்நகரின் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க இது உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரிமை திருத்த சுட்டத்திற்கு ஆதரவாக கொலக்தாவில் பிஜேபி சார்பில் இன்று பேரணி நடைபெறவுள்ளது பிஜேபியின் தேசிய செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா இந்த பேரணிக்கு தலைமையேற்கிறார் மத்திய கொல்கத்தாவிலுள்ள கபத்மாலிக் சதுக்கத்தில் தொடங்கும் இந்த யாத்திரை வடக்கு கொல்கத்தாவிலுள்ள ஷியாம்பஜாரில் நடைபெறவுள்ளது குடியரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவிற்கு இந்த பேரணியில் பாராட்டு தெரிவிக்கும் வகையில் நடத்துவதற்கு பிஜேபி திட்டமிட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொல்கத்தாவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது உத்தரபிரதேசத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களின்போது வன்முறையில் நேரிட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்தியவர்களிடமிருந்து அதற்கான இழப்பீடை பெற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில துணை முதலமைச்சர் திரு திளேஷ் சர்மா இழப்பீடு வழங்காதவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சேதமடைந்த பொது சொத்துக்களுக்கு ஈடு செய்யப்படும் என்று கூறினார் வன்முறையில் ஈடுபடுவோர்களிடமிருந்து அதற்கான இழப்பீட்டை வசூளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் உத்திரபிரதேசத்தில் நேரிட்ட வன்முறைகளில் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் கூறினார்

குயடிரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இந்த விருதுகளை வழங்குகிறாா் குஜராத்தி திரைப்படமான எல்லாரோவிற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்படுகிறது அந்தாதான திரைப்படத்திற்காக ஆயுஷ்மன்னன் குரானாவிற்கும் உரி திரைப்படத்திற்காக விக்கி கோஷலுக்கும் சிறந்த நடிகர்களுக்கான விருது வழங்கப்படவுள்ளது முதுபெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட தெலுங்கு திரைப்படமான மகநடியில் நடித்ததற்காக நடிகை கீர்த்தி குரேகக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது உரி திரைப்படத்திற்காக ஆதித்பாதாருக்கு சிறந்த இயக்கநருக்கான விருதும் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது பதாய்ஹே திரைப்படத்திற்கும் வழங்கப்படவுள்ளது முதுபெரும் நடிகை கரேகா சிக்கிரிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்கப்படுகிறது சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருது பத்மாவத் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது தமிழில் சிறந்த படத்திற்காள விருது பாரம் திரைப்படத்தை இயக்கிய பிரியா கிருஷ்ணசாமிக்கு வழங்கப்படுகிறது குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று நடத்தவுள்ள பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்தப் பேரணிக்கு தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசர வழக்காக நீதிபதிகள் திரு வைத்தியநாதன் ஆஷா அடங்கிய அமர்வு நேற்று விசாரணை செய்தது அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை நிபந்தனைகள் ஏற்கப்படாததால் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் ஜனநாயக நாட்டில் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை யாரும் தடுக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் காவல்துறை நிபந்தனைகளை திமுக ஏற்றால் அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்ளை என்றும் கேள்வி எழுப்பினர் பின்னர் சுட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் காவல்துறை உத்தரவை மீறி பேரணி நடத்தினால் அதனை வீடியோ பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதற்கிடையே நீதிமன்ற விதிமுறைகளின்படி சுட்டத்திற்கு உட்பட்டு இந்தப் பேரணி நடைபெறும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் பேரணியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று அஇஅதிமுக அரசு முயற்சி மேற்கொண்டதாக குறை கூறினார் குடியுரிமை திருத்த சுட்டத்தால் எந்த ஒரு மதத்தையோ பகுதியையோ சேர்ந்த இந்திய குடிமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது

ஏற்கனவே உள்ள குடியுரிமையை இந்த சட்டம் எந்தவிதத்திலும் பாதிக்காது என அரசு கூறியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எந்த ஒரு பொய்யான தகவல்களையும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குடியுரிமையை நிருபிக்க பொதுமக்களிடம் இருந்து உரிய ஆவணங்கள் பெறப்படும் என்று கூறப்படுவது முழுக்க முழுக்க கற்பனையான ஒன்ற என்று அரசு கூறியுள்ளது பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் சிறுபான்மையினராக இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதையே குடியுரிமை திருத்த சுட்டம் முறைப்படுத்துவதாக அரசு கூறியுள்ளது நாடு முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை கொண்டு வரும் எந்த ஒரு திட்டமும் அரசிடம் இல்லை என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக விராட் கோலியும் தொடர் நாயகனாக ரோகித் சர்மாவும் அறிவிக்கப்பட்டனர்